பிரதம் திரு நரேந்திர மோடி இங்கிலாந்து பிரதம் திரு போரிஸ் ஜான்சன் இடையே காணொலி காட்சி வாயிலாக நேற்று பேச்சு நடைபெற்றது இருநாட்டு மக்களிடையேயான தொடர்பு வர்த்தகம் பொருளாதாரம் பாதுகாப்பு பருவநிலை மற்றும் சுகாதாரம் ஆகிய துறைகளில் இருநாடுகளும் இணைந்து செயல்பட வேண்டியதன் திட்டங்கள் குறித்து இருதலைவர்களும் விவாதித்தனர்

அதன்படி இங்கிலாந்தில் உள்ள மீன் துறை செவிலியர்கள் பணி ஆகியவற்றில் இந்தியர்களுக்கு மேலும் வாய்ப்பளிக்க அந்நாடு ஒப்புக் கொண்டுள்ளது

திரிணமுல் காங்கிரஸ் தலைவர் செல்வி மம்தா பானா்ஜி மூன்றாவது முறையாக மேற்குவங்க முதலமைச்சராக இன்று பதவியேற்கிறார்

கோவிட் சூழ்நிலை காரணமாக பதவியேற்பு நிகழ்ச்சிக்கு குறைந்த எண்ணிக்கையிலான விருந்தினர்கள் இடம்பெறுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் நாளையும் நாளை மறுநாளும் சுட்டப்பேரவை உறுப்பினர்களாக பதவியேற்கவுள்ளனர் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

சுட்டமன்றக் கட்சித் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கான கடிதத்தையும் அமைச்சரவை பட்டியலையும் அவர் ஆளுநரிடம் வழங்க உள்ளார் இதனைத் தொடர்ந்து புதிய அரசை பதவியேற்க ஆளுநர் அழைப்பு விடுத்தவுடன் நாளை மறுநாள் ஆளுநர் மாளிகையில் பதவியேற்பு விழா நடைபெற உள்ளது

தொற்றின் இரண்டாவது அலை பரவிவரும் நிலையில் பரிசோதனை எண்ணிக்கை நோய் அதிகிப்பதுடன் ஆய்வக ஊழியர்களும் நோய் தொற்றால் பாதிக்கப்படுவதை அடுத்து புதிய நெறிமுறைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன பரிசோதனை மூலம் ஒருவருக்கு நோய் தொற்று கண்டறியப்பட்டது தெரியவந்தால் அவருக்கு மீண்டும் ஆர் டி பி சி ஆர் சோதனை நடத்த தேவையில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று குணமடைந்தவா்களுக்கு மீண்டும் பரிசோதனை நடத்த வேண்டிய அவசியமில்லை என்று கூறப்பட்டுள்ளது மாவட்டங்களுக்கிடையே பயணம் மேற்கொள்பவர்களுக்கு ஆர்டிபிசிஆர் சோதனை தேவையில்லை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது நோய் தொற்று இல்லாதவர்கள் அத்யாவசியமற்ற பயனத்தை தவிர்க்க வேண்டும் என்றும் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி குழுமம் தெரிவித்துள்ளது

இதுகுறித்து டுவிட்டரில் பதிவிட்டுள்ள மத்திய சாலை போக்குவரத்துத் துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி ஆக்ஸிஜன் உற்பத்தி நிலையங்கள் அமைப்பதற்கான பணிகளில் போர்க்கால அடிப்படையில் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் செயல்படும் என்று குறிப்பிட்டுள்ளார் ஆக்ஸிஜன் தேவைப்படும் நோயாளிகளுக்காக மருத்துவர்களுடன் இணைந்து தேசிய நெடுஞ்சாலை பொறியாளர்கள் செயல்படுவார்கள் என்று திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார்

இந்த தனிமைப்படுத்துதல் பெட்டிகளை ஒரிடத்தில் இருந்து மற்றொரு இடத்திற்கு எளிதாக கொண்டு செல்ல முடியும் என்று ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது நீலகிரி மாவட்டத்தில் தடுப்பூசி செலுத்திக் கொண்ட பயனாளிகள் தங்களுக்கு பக்க விளைவுகள் ஏதும் ஏற்படவில்லை என்றும் அனைவரும் தடுப்பூசி போட்டுக் கொள்ள முன்வர வேண்டுமென்றும் கேட்டுக் கொண்டுள்ளனர்

ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கைகளில் இரண்டு தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனா் பாரமுல்லா மாவட்டத்தில் உள்ள நதிப்பூரா என்ற இடத்தில் தீவிரவாதிகள் நடமாட்டம் இருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து கூட்டுப்படையினர் அங்கு ரோந்து பணியை மேற்கொண்டனர் அப்போது தீவிரவாதிகளை சரணடையுமாறு எச்சித்த நிலையில் அவர்கள் திருப்பி தாக்குதல் நடத்தினா் இதற்கு பாதுகாப்பு படையினா் அளித்த பதிவடி தாக்குதலில் தீவிரவாதிகள் இரண்டு பேர் கொல்லப்பட்டதாக காவலர்கள் தெரிவிக்கின்றனர் இங்கிலாந்தில் ஜுலை மாதம் தொடங்கவுள்ள மகளிர் ஹன்ட்ரட் பால் கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்க நான்கு இந்திய வீராங்களைகளுக்கு இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் தடையில்லா சான்றிதழ் வழங்கியுள்ளது கேப்டன் ஹர்மன்ப்ரீத் கவுர் ஸ்மிரிதி மந்தனா தீப்தி சா்மா ஆகியோருக்கு தடையில்லா சான்றிதழ்கள் வழங்கப்பட்ட நிலையில் நான்காவது வீராங்களை யார் என்பது குறித்து இதுவரை முடிவு செய்யப்படவில்லை இங்கிலாந்தில் அடுத்த மாதம் ஒரு டெஸ்ட் மூன்று ஒருநாள் மற்றும் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டிகளில் இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி பங்கேற்கிறது

அரசு நெறிமுறைகளின்படி உடனடியாக ஆஸ்திரேலியாவுக்கு வரமுடியாது என்றும் இதில் கிரிக்கெட் வீரர்களுக்கு விதி விலக்கு அளிக்க முடியாது என்றும் கூறியுள்ளது